இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் இறுதிவேட்பாளர் பட்டியல் இன்றவெளியிடப்பட்டது

மின்னணுவாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்டயாருக்குவாக்களித்தோம் என்பதைஉறுதிசெய்யும் சாதனம் மிகவும் பொருத்தமானதுஎன்றுதேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது பல்வேறுகட்டஆய்வுகளுக்கும் பரிசோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டபின்னரே இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இந்தியன் ரயில்வேகேட்டரிங் மற்றும் கற்றுவாக் கழகம் கொடுத்துள்ளஅறிக்கையில் நிர்வாகத்தின் கவனத்திற்குகொண்டுவராமலேயேதேனீர் கோப்பைகள் தயாரிக்கப்பட்டு பழக்கத்தில் விடப்பட்டதாகவும் தேர்தல் அறிவிக்கப்பட்டபின்னர் உடனடியாகநடத்தைவிதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதாகவும் கோப்பைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் கூறியுள்ளது தவறு இழைத்தவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திருசந்திரபாபு நாயுடு தமதுஆட்சிக் காலத்தின் போதுமுறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் வாரிகஅரசியலைஊக்குவிப்பதாகவும் பிஜேபியின் மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடிகுற்றம் சாட்டியுள்ளார் ஆந்திரமாநிலம் கர்னூலில் இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் மத்தியஅரசுவிசாகப்பட்டினம் சென்னை இடையேதொழில் துறைகளின் மேம்பாட்டுக்கானவிரைவுச்சாலையைஅமைத்திருப்பதாகத் தெரிவித்தார் பதவியேற்பதற்குமுன்னாள் தேசியமுற்போக்குகூட்டணிக்குஆதரவாக இருந்ததாகவும் சுயநலத்திற்காகவேஅவர் எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்தகொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் காங்கிரஸ் கட்சிபல்வேறுதரப்பில் புகுதில்லியில் பல்வேறுதுறைகளைச் சார்ந்தவல்லுநர்களைஆலோசித்துநாட்டின் வளர்ச்சிக்கானதிட்டங்களைவடிவமைத்துள்ளதாகவும் தேர்தல் அறிக்கையில் அவைவெளியிடப்படும் என்றும் கூறினார்

நாட்டைபாதுகாப்பதற்குமத்தியில் நிலையானவலிமையானஆட்சிஅமையவேண்டும் என்றுஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடுமுதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார் அஇஅதிமுகவேட்பாளர்களைஆதரித்ததிருவண்ணாமலை செஞ்சிஆரணிமக்களவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் அதிமுகஅரசுஅறிவித்தஅனைத்துதிட்டங்களையும் வெற்றிகரமாகநிறைவேற்றிவருவதாகக் கூறினார்

நடைபெறவுள்ளமக்களவைத் தேர்தலிலும் சுட்டப்பேரவை இடைத் தேர்தலிலும் மக்கள் பெருமளவு வாக்களிக்கவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் சிவகங்கையில் மதசார்பற்றமுற்போக்குகூட்டணிவேட்பாளர்களைஆதரித்தபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் மத்தியில் ஆளும் அரசுமக்களிடையேபிரிவிளைவாதத்தைஏற்படுத்துவதாகவும் மாநிலஅரசுமக்கள் மீதுஅக்கறை இல்லாமலும் செயல்பட்டுவருவதாகவும் குற்றம் சாட்டினார் விவசாயிகளின் நலன் காக்கப்படவில்லைஎன்றும் தனியார் நிறுவனங்களுக்குஅளிக்கப்படும் முக்கியத்துவம் பொதுமக்களுக்குஅளிக்கப்படவில்லைஎன்றும் அவர் குறைகூறினார்

பெரம்பலூரில் இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் மக்தியில் அரசுமக்கள் ஆளும் நலனுக்குஎதிரானதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகக் குற்றம் சாட்டினார்

தூத்துக்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் இவ்வாறுகூறியிருக்கிறார் பாதுகாப்பதற்கு ஐனநாயகத்தைப் சமூக ஒற்றுமையுதலில் பாதுகாக்கவேண்டும் என்றுவிடுதலைசிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருதொல் திருமாவளவன் கூறியிருக்கிறார் பெரம்பலரில் மதசார்பற்றமுற்போக்குகூட்டணிக்குஆதரவாகபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் நல்லிணக்கத்தைபரப்புவதற்குபதிவாகமக்களிடையேவேற்றுமைஉணர்வுகளைளழச்செய்யும் கட்சிகளைமக்கள் அடையாளம் கண்டுஅதனைதனிமைப்படுத்தவேண்டும் என்றுகுறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகளமதசெய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்தபகுதியில் இன்று இடம்பெறுவதுதேனிமக்களவைத் தொகுதி

மற்றொருஆட்டத்தில் தென்கொரியா இரண்டுகோல் போட்டு ஜப்பானைவீழ்த்தியது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுஐதராபாதில் நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிஐதராபாத் சன்ரைஸர்ஸ் அணியைஎதிர் கொள்கிறது